நோக்கிலேயேபுதியகல்விக்கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகபிரதமர்திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சுற்றுப்பேச்சுவார்த்தைஇன்றுநடைபெறஉள்ளது

அமைச்சர்திருமதி கமல்ராணி கோவிட் டிபாதிப்பு காரணமாகஇன்றுகாலமானார்

கோவிட்

ஊரடங்குகடைபிடிக்கப்படுகிறது வேலைதேடுவோரை வேலைவழங்குவோராகமாற்றும்வகையிலேயே புதியகல்விக்கொள்கைஉருவாக்கப்பட்டுள்ளதாகபிரதமர்தி ரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

கற்றல் கேள்விஎழுப்புதல்மற்றும்தீர்வுகாண்பதுஆகியமூன்று அம்சங்களை இளைஞர்கள்தங்களதுவாழ்வில்ஒருபோதும் கைவிடக்கூடாதுஎன்றும்பிரதமர்கேட்டுக்கொண்டார் கல்வி த்துறையில் கற்றல் ஆராய்ச்சிமற்றும்கண்டுபிடிப்புகள்மீதுகூடுதல்கவனம்செ லுத்த வேண்டியநேரம்வந்திருப்பதாகவும்அவர்குறிப்பிட்டார்

நாட்டில் கல்வியின்தரத்தைமேம்படுத்தஅரசுகவனம்செலுத்துவதாக குறிப்பிட்டபிரதமர் மாணவர்களிடம்குறிப்பிட்டஒருபாடப்பிரிவை புகுத்துவதற்குமாற்றாக அவர்கள்தங்களுக்குவிருப்பமானபாடத்தைதேர்வு செய்யவழிவகைசெய்யப்பட்டுள்ளதாகவும்தெரிவித்தார் புத்தகச்சுமையைக்குறைத்து கற்றலின்விதத்தைமேம்படுத்துவதில் கவனம்செலுத்தப்படுகிறதுஎன்றும்அவர்கூறினார் கல்விக் கொள்கையில் கொண்டுவரப்படஉள்ளமாற்றங்கள்காரணமாக இந்தியமொழிகள் வளர்ச்சியடையும்என்றும்அவர்குறிப்பிட்டார் இது இந்தியாவின் அறிவாற்றலைஅதிகரிப்பதோடுமட்டுமின்றி மக்களிடையே ஒற்றுமையையும்அதிகரிக்கும்என்றார்

இந்தியாவை அமெரிக்காஆதரவுகண்ணோட்டத்துடன்சீனாஅணுகக் கூடாதுஎனவெளியுறவுத்துறைஅமைச்சர்திரு

ஜெய்சங் கர் கூறியுள்ளார் அவர்அளித்துள்ளஒருபேட்டியில் இதுபோன்றஅணுகுமுறை மாபெரும்அவமதிப்பாகஅமைந்துவிடும்என்றும்தெரிவித்து ள்ளார்

லடாக்யூனியன் பிரதேசத்தையொட்டிய கல்வான்பள்ளத்தாக்குஉள்ளிட்டபகுதிகள் தங்களுக்குச்சொந்தமானதுஎன்றுகூறிவரும்சீனா எல்லைப்பகுதிகளில் நடத்தியதாக்குதலைத்தொடர்ந்து இந்தியப்படைகளும்பதிலடி நடவடிக்கையில்ஈடுபட்டதால் இருநாடுகளுக்கும்இடையேஅசாதாரண சூழல்நிலவுகிறது

எனினும் படைவிலகல்இன்னும்முழுமையடையாதநிலையில் இந்தியா சீனாராணுவகமாண்டர்கள் இன்றுமீண்டும்பேச்சுவார்த்தைநடத்த உள்ளதாக ராணுவவட்டாரங்கள்தெரிவித்துள்ளன

கமல்ராணி சிகிச்சைபலனின்றி லக்னோமருத்துவமனையில் இன்றுகாலமானார்

யோகிஆதித்யநாத் தலைமையிலானஉத்தரபிரதேசபி ஜே பி அரசில்தொழில்நுட்பக் கல்வித்துறைஅமைச்சராகபொறுப்புவகித்துவந்தார் தற்போ து அம்மாநில சட்டமேலவைஉறுப்பினரானதிருமதி

கமல் ராணிமறைவுக்கு உத்தரபிரதேசமுதலமைச்சர்யோகிஆதித்யநாத்ஆழ்ந்த இரங்கல்தெரிவித்துள்ளார்

அம்மாநி லத்தில் பரிசோதனைகளின்எண்ணிக்கையைஅதிகரிக்கும்விதமாக தனியார் மருத்துவமனைகள்மற்றும்ஆய்வகங்களில் ரேபிட்ஆன்டிஜன்மற்றும் ஆர்

பி சி ஆர் முறைகளில்பரிசோதனைநடத்தஅனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கானவழிகாட்டுநெறிமுறைகளும் அறிவிக்கப்படுடுள்ளது தனியார்மருத்துவமனைகள் இந்தியமருத்துவஆராய்ச்சிக்கவுன்சிலின் விதிமுறைகளுக்குஉட்பட்டுசெயல்படுவதுஅவசியம்எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பரிசோதனைகளைமேற்கொள்ளும்பணியாளர்கள் மாவட்டதலைமை மருத்துவர்மற்றும்பொதுசுகாதாரத்துறைஅதிகாரிகளின் ஆலோசனைப்படிஉரியபயிற்சிபெற்றவர்களாகஇருக்கவே ண்டுமெனவும் ஒடிசாஅரசுகூறியுள்ளது

சர்வதேஃஅளவில் இந்தத்தொற்று அறிகுறிதென்பட்டுஆறுமாதங்கள்ஆகும்நிலையில் அதன்தாக்கத்தை மதிப்பிடுவதற்காகநடைபெற்றஅவசரக்கூட்டத்திற்குப்பிறகு அந்த அமைப்புஇந்தஎச்சரிக்கையைவிடுத்துள்ளது தொற்றுபாதிப்புகாரணமாக பல்வேறுநாடுகளின்சமூக பொருளாதார நிலையில்கவனம்செலுத்தவேண்டியஅவசியம்ஏற்பட்டிருப் பதாகவும் உலகசுகாதாரஅமைப்புஅறிவுறுத்தியுள்ளது தேசிய நீடித்தசமுதாய பிராந்தியமற்றும்சர்வதேசஅளவிலான முயற்சிகளைமேற்கொள்வதன்மூலமே தொற்றுபரவலைக்கட்டுப்படுத்த முடியும்என்றும்இந்தக்கூட்டம்சுட்டிக்காட்டியுள்ளது இந்தவைரஸ்குறித்து இதுவரைஅறியப்படாதமுக்கியத்தகவல்கள்குறித்த ஆராய்ச்சிகளைவிரைவுபடுத்துமாறும்உலகசுகாதாரஅமை ப்பு வலியுறுத்தியுள்ளது

இ தனால் சென்னைஉட்படமாநிலம்முழுவதும்மளிகை காய்கறிக்கடைகள்உட்பட அனைத்துக்கடைகள்மற்றும்வணிகநிறுவனங்கள்மூடப்பட் டுள்ளன வாகனப்போக்குவரத்துஇன்றி சாலைகளும்வெறிச்சசோடிக் காணப்படுகின்றன அத்தியாவசியத்தேவையின்றி வெளியே செல்வோரைக்காவல்துறையினர்தடுத்துநிறுத்தி வழக்குப்பதிவுசெய்து வருகின்றனர் தமிழகம்முழுவதும்ஆடிப்பெருக்குதினம்இன்றுகொண்டாட ப்படுகிறது

காவிரி ஆறு தமிழகத்திற்குள்நுழையும்தர்மபுரிமாவட்டம்ஒகேனக்கல்மு தல் பூம்புகார்வரை காவிரிஆறுபாயும்அனைத்துஇடங்களிலும் மாநிலத்தின் பிறபகுதிகளில்ஓடும்ஆறுகளிலும் ஆடிப்பெருக்குதினம் கொண்டாடப்படுகிறது